கூடங்குளத்தில் தற்காலிக அணுக்கழிவு மையம் அமைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட முடியும் என பாமக கோரியுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழக நூலகத்திற்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகப் பதிப்பகம் விருது வழங்கியுள்ளது

வலுவான முதலீடுகளும் தனிநபர் நுகர்வும் இதற்கு காரணமாக அமையும் என்று உலகப் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அரசுத் தரப்பில் நுகர்வு சற்று குறைந்த போதிலும் முதலீடுகள் அதிகரித்ததால் நிலைமைகள் ஈடுகட்டப்பட்டதாகவும் உள்கட்டமைப்பு துறைகளுக்கான அரசின் செலவினங்களால் முதலீடுகளுக்கு பலன் கிடைத்தாகவும் உலக வங்கி கூறியுள்ளது

உலகச் சுற்றுச் சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி பூமியை வளங்குன்றாமல் தூய்மையாக பராமரிப்பதில் இந்தியா மறு உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளது புதுடெல்லி பர்யாவரண் பவனில் மத்திய சுற்றுச் சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்து மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றை நடவேண்டும் என கேட்டுக்கொண்டார்

நிதின் கட்கரியின் முடிவை தாம் வரவேற்பதாக அவர் கூறினார் மக்கள் தலா ஒரு மரக்கன்றை நடுவதுடன் மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய ஊக்குவிக்க வேண்டும் என மத்திய சுற்றுச் சூழல்துறை இணையமைச்சர் திரு பாபுல் சுப்ரியோ கேட்டுக்கொண்டார் பர்யாவரண் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் கிரிகெட் வீரர் கபில்தேவ் திரைப்பட நடிகர்கள் ஜாக்கி ஷ்ராஃப் ரண்தீப் ஹுடா ஆகியோரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர் பூமியைப் பாதுகாக்கும் வகையில் மரங்களை நட வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொறுப்பு ஊடகங்களுக்கு இருப்பதாக கபில் தேவ் கூறினார்

நாடு முழுவதிலும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி மற்றும் வினியோகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து வர்த்தக நிறுவனங்களையும் கணக்கெடுக்க இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் தொடங்க உள்ள கணக்கெடுப்பிற்கான ஆயத்த பணிகள் தற்போது விரிவான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கணக்கெடுப்பில் ஈடுபட உள்ள களப் பணியாளர்களுக்குப் பயிற்சி அளிப்பதில் பயிற்சியாளர்களுக்கு பயிற்சியளிக்கும் முகாம்களை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை நடத்தி வருகிறது மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சிறப்பு உத்தேச நிறுவனமான சிஎஸ்சி மின்னாளுகை சேவை நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து இந்த கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின் போது தரவுகளை சேகரித்து சரிபார்த்து பகுப்பாய்வு செய்து அறிக்கை வெளியிடும் பணிகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் விரிவான முறையில் பயன்படுத்தப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

அங்கு பலத்தமழை பெய்து வருவதால் காலையில் தேடும் பணியில் பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் நிலமை சீரடைந்து வருவதால் தேடும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது ஆயினும் இதுவரை எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருத்துவ மாணவர் சேர்க்கைகான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப் பட்டுள்ளன ராஜஸ்தான் மாணவர் நளின் கண்டேல்வால் இத்தேர்வில் முதலிடம் பெற்றுள்ளார்

மாணவிகளில் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த மாதூரி ரெட்டி முதலிடம் பெற்றுள்ளார்

கூடங்குளம் அணுமின்நிலையத்தில் பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருட்களை தற்காலிகமாக சேமித்து வைப்பதற்கான அணுக்கழிவு மையத்தை கூடங்குளத்தில் அமைக்கும் முடிவை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரியுள்ளார் ஏற்கனவே அணு உலைகளால் அச்சத்தில் உரைந்திருக்கும் மக்களை கலவரப்படுத்தும் வகையிலான இம்முடிவு கண்டிக்கத் தக்கது என்று சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் தற்காலிக மற்றும் நிரந்தர அணுக்கழிவு மையங்களை அமைப்பதற்கு பாதுகாப்பான இடம் மற்றும் தொழில்நுட்பத்தை இறுதி செய்த பின்னர் அதற்கான பணிகளை அரசு தொடக்கினால் போதுமானது என்றும் அதுவரை கூடங்குளம் அணுஉலைகளை தற்காலிகமாக மூட அரசு முன்வரவேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கோரியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல் படுத்தும் உத்தேசத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என மீத்தேன் எதிர்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் கோரியுள்ளார்

காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்தால் மட்டுமே டெல்டா பகுதியை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முன்னதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் திரு ஜெயராமன் பேசுகையில் சுனாமியை விட ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஆபத்தானது என்றார் ஈகை பெருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்று புதுவையில் இஸ்லாமிய சமுகத்தினரால் இறை உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டது பல்வேறு பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரம்ஜான் விருந்துகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் முஸ்லீம்கள் உட்பட மாநில மக்கள் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டிருந்தனர் உலகப் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக் கழகப் பதிப்பகத்தின் இந்த வார நூலகம் விருது புதுச்சேரி பல்கலைக் கழகத்தின் ஆனந்தரங்கப்பிள்ளை நூலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ள பல்வேறு நூலகங்களின் நூல் சேகரிப்பை முழுமையாக ஆராய்ந்து புதுவை பல்கலைக் கழக நூலகம் இந்த விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது புதுவை அருகே சின்ன முதலியார் சாவடியில் இன்று சவாரிக்கு ஆள் ஏற்றிக்கொண்டிருந்த ஷேர் ஆட்டோ மீது சென்னையில் இருந்து வந்த லாரி மோதியதால் ஏ ற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிர் இழந்தார்

இவர்களில் ஒருவர் அரசுப் பொது மருத்துவமனையில் பின்னர் உயிர் இழந்தார் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலை மறைவாக உள்ள லாரி டிரைவரை தேடிவருகின்றனர் ஐசிசி உலக கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா இன்று தமது முதலாவது போட்டியில் தென்ஆப்பிரிக்க அணிக்கு எதிராக ஆடிக்கொண்டிருக்கிறது